ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களின் பாதிப்பிலிருந்து நாட்டை விடுவிக்க வேண்டுமேன புத்தாண்டில் அனைவரும் உறுதியேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

எட்டி வருவதாக அந்தத் துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறியுள்ளார்

கீழ் குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று கேரளா அனி ஹைதராபாத் அனியை எதிர்கொள்கிறது

இளி விரிவாள செய்திகள் துய்மை இந்தியா இயக்கத்திற்கு உத்வேகம் அளிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் அகில இந்திய வானொலியில் இன்று ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஒரு முறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களிலிருந்து நம் நாட்டை விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் பொருட்களை இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய தொழில் முனைவோர்கள் முன்வர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களையே அளைவரும் வாங்க வேண்டும் என்று புத்தாண்டு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

கோயம்புத்தூரை சேர்ந்த காயத்ரி தனது தந்தையுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட ஒரு நாய்க்காக சக்ர நாற்காலி ஒன்றை வடிவமைத்திருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

உலகம் முழுவதும் சிறுத்தைபுலிகள் ஆபத்துகளை எதிர்கொண்டு வருவதாக கூறிய அவர் இந்த குழலில் நமது நாட்டில் அவற்றின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டார் சிங்கங்கள் புலிகள் மற்றும் நாட்டின் வனப்பரப்பு அதிகரித்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் அரசும் பொதுமக்களும் வன உயிரினங்கள் பாதுகாப்பில் இணைந்து செயல்படுவதே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார்

பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு உயர் முள்னுரினம அளித்து வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார் மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முடிவுற்ற மூன்று திட்டப்பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் முன்பு தீவிரவாதத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டிருந்த மணிப்பூர் மாநிலம் தற்போது வளர்ச்சிப் பாதையில் செல்ல தொடங்கியிருக்கிறது என்றார் இந்த மாநில இளைஞர்கள் தகவல் தொழில்நட்பத்துறையில் சிறந்து விளங்குவதாகவும் அவர்களை மேலும் மேம்படுத்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் பிஜேபி அரசு அதிக அளவிலான வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தி வருவதுடன் அமைதியை நிலைநாட்டியிருப்பதாக திரு அமித்ஷா கூறினார்

இந்த உத்தரவை அனைத்து மாநில மற்றும் யூளியன் பிரதேச அரசுகள் செயல்படுத்த வேண்டுமென்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன்மூலம் மக்களுக்கும் போக்குவரத்துத்துறை ஊழியர்கள் மற்றம் அலுவலர்களுக்கும் தொற்று பாதிப்பு காலத்தில் ஏற்படும் சிக்கல்கள் தவிர்க்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார்

ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கேரள அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது